மத்திய அரசு கூறியுள்ளது

வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார்

ரன் வித்தியாசத்தில் வெற்றிபெற்று தொடரை முழுமையாக கைப்பற்றியது

வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது

கேரளாவைச் சேர்ந்த மாணவி ஒருவர் ஏற்கனவே இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு திரிச்சூரில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆலப்புழாவைச் சேர்ந்த ஒருவரும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரது உடல்நிலையும் சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தனிப்பிரிவுகளில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கிடையே கொரோனா வைரஸ் தாக்குதல் காரணமாக சீனாவை சேர்ந்த பயணிகளுக்கு இ விசா வழங்கும் முறையை மத்திய அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது தமிழகத்தில் கொரோனா வைரஸ் குறித்து பொதுமக்கள் யாரும் பீதியடையத் தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்

அவட்சியப்படுத்திற கூடாது காரணம் அண்டை நாடுகளில் இருக்கு அண்டை மாநிலத்திலயும் ஒரு கேஸ் இருக்கு அதனால சுகாதாரத் துறை தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாம எடுத்திருக்கோம்

கொரோனா வைரஸை குணப்படுத்துவதற்கு மருந்துகள் இல்லாததன் காரணமாக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் இதன் பாதிப்பை தவிர்க்க முடியும் என்று வைராலெஜிஸ்ட் முனைவர் ஜெயஸ்ரீ மகாலிங்கம் கூறியுள்ளார்

சோ அதனால நிறைய பரவாம இருக்கலாம் இந்த மாதிரி பிரவென்டிவ் மெடிசர்ஸ்தான் நாம எடுத்துக்க முடியுமே தவிர்

சர்வதேச ஈர் நில தினத்தை முன்னிட்டு இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அதில் இருந்துதாள் நமக்கு எல்லாவிதமாள சக்திகளும் கிடைக்கிறது எல்லாவிதமாள பன்னுயிர் பெருக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த வெட்லாண்டை பாதுகாக்க வேண்டியது அவசியம்

மிகுந்த தீவிரத்தை அந்த பணியை எடுத்துச் செல்லப்போகிறோம் மாநில அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி மதச்சார்பின்மைக்கு எதிராக பேசி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதன்காரணமாக அமைச்சருக்கு எதிராக சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் அஇஅதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சசிகலா புஷ்பா இஇற்ற பிஜேபியில் இணைந்தார் புத்தில்லியில் அக்கட்சியின் தேசிய செயலர் திரு முரளிதர் ராவ் மற்றும் முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் அவர் பிஜேபியில் இணைந்தார்

பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இந்த இலக்கை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தனிநபர் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு வரிச் சலுகைகள் வழங்க வேண்டும் என்ற நோக்கில்தான் வரிவசூல் கட்டமைப்பு எளிமைப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார்

நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த முறையை பயன்படுத்தி வார மற்றும் மாத இதழ்களை பல்வேறு துண்டுகளாக்கி ஒரே ஒவியமாக வரையும் நிகழ்வில் மாணவிகள் ஈடுபட்டனர் மாணவ மாணவிகள் வரைந்த இந்த ஒவியம் இறதியில் துண்டுகளை ஒன்றிணைத்த போது குழந்தைகள் அனைவரும் புத்தகங்கள் படிப்பது போன்ற இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது இதுபோன்று புத்தகத்திருவிழாவில் காட்சியளித்தது பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடந்து வருகிறது ஏராளமான பொதுமக்கள் தினமும் புத்தக கண்காட்சியை கண்டுவருகின்றனர்

பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றனர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை துய்மையாக பராமரிக்கும் வகையில் உடற்பயிற்சி முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது

இயற்கை எரிவாயு சிக்கனம் மற்றும் சேமிப்புக் குறித்த விழிப்புனர்வு பேரணி இன்று தர்மபுரியில் நடைபெற்றது

காயம் காரணமாக அவர் போட்டியிலிருந்து வெளியேறினார்